துறைகளில் பத்து ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின

தில்லியில் கலவரம் பாதித்தப் பகுதிகளில் அம்தி நிலவுவகதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது

அதிநவீன ரோந்து கப்பலை மத்திய கப்பல்துறை இணை அமச்சள் திரு மன்சுக் மாண்டவியா இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

தமிழகத்தில் ப்ளஸ் டு தேர்வுகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

உலக கோப்பை மகளிர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் நியுசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றிபெற்று அரை இறுதிக்கு தகுதிபெற்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா மியான்மர் இடையே எரிசக்தி தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் பத்து ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின

முன்னதாக இன்று னலை மியான்மா் அதிபருக்கு குடியரசுத் தலைவா் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னா் அவா் மகாத்மாகாந்தி நினைவிடம் அமைந்துள்ள ராஜ்காட் சென்று மரியாதை செலுத்தினார் வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெயசங்கரையும் மியான்மர் அதிபர் சந்தித்து பேச்சு நடத்தினார் இன்று மாலை அவர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் சந்திக்கவுள்ளார் பீனர் மாநிலம் புத்த கயா மற்றும் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கும் அவர் செல்கிறார் தில்லியில் கலவரம் பாதித்தப் பகுதிகளில் அமைதி நிலவுவகதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது

கலவரம் காரணமாக நூற்றக்கும் அதிகமானோா் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இப்பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட மத்திய பாதுகாப்புப் படையினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெிவித்துள்ளது தில்லி கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் படுகாயமடைந்தவர்களுக்கு ஐந்து ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கலவரத்தில் சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற கலவரத்தின் மூலம் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் அரசியல் லாபம் தேட முற்சிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் குற்றம்சாட்டியுள்ளார் புதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கலவரத்தின்போது காவல்துறையினரும் பத்திரிகையாளர்களும் தாக்கப்பட்டது குறித்து இரு கட்சிகளும் மவுனம் சாதிப்பது ஏன் என்ற கேள்வி எப்பினார் ஆம் ஆத்மி கட்சியினா் கலவரத்தை துண்டும் விதத்தில் நடந்து கொள்வதாகவும் திரு ஜவடேக்கர் குறிப்பிட்டார் சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தனியார் கப்பல் கட்டும் துறைமுகத்தில் இந்திய கடலோரக் காவல்படைக்குச் சொந்தமான வஜ்ரா எனும் அதிநவீன ரோந்து கப்பலை மத்திய கப்பல்துறை இணை அமைச்சள் திரு மன்சுக் மாண்டவியா இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார்

இயற்கையை அரணாக பாதுகாப்பதற்கு ஏற்ற அறிவியல் தொழில்நுட்ப வழிமுறைகளை உருவாக்க இளம் அறிவியலாளர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆய்வுக் கழக தலைமை இயக்குநர் டாக்டர் சேகர் சி மான்டே கேட்டுக் கொன்டுள்ளார் அண்ணா பல்லைகலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் பட்டதாரிகளை உருவாக்கும் தொழிற்கூடங்களாக இல்லாமல் புதுமைப் படைப்புகளை உருவாக்கும் தகுதி படைத்தவர்களாக உருவாக்க வேண்டுமென்று கூறினார் நாளைய உலகம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லே்னிங் ஆகியவை புதிய பாதையை வகுக்கும் தன்மை படைத்தவை எனவே அந்த துறைகளில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தினார்

தமிழகத்தில் அனுமதியின்றி செயல்படும் குடிநீர் ஆலைகளை மூட வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர்கள் நிறைவேற்ற தவறினால் தலைமை செயலாளரை ஆஜாக உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு விளித் கோத்தாரி திரு ஆர் சுரேஷ்குமார் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையை அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டுமென்று உத்தரவிட்டது டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பாக கிராமசபைக் கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசுக்கு தயக்கம் காட்டுவது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வினவியுள்ளது இது தொடர்பாக வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகளைக் கொண்ட அமர்வு தேர்தல் வாக்குறுதிகளில் மதுவிலக்கு அமல்படுத்துவதாகக் கூறி ஆட்சிக்கு வரும் கட்சிகள் அதனை ஏன் கடைபிடிப்பதில்லை என்று குறிப்பிட்டனர் இது குறித்த விரிவான அறிக்கையை ஆறு வாரங்களுக்குள் சம்ப்பிக்குமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழகத்தில் ப்ளஸ் டு தேர்வுகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையள் தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு எழுத உள்ளதாகக் கூறினார்

தேசிய குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் தமிழகத்தில் எந்த ஒரு சிறுபான்மையினரும் பாதிக்கப்பட மாட்டா்கள் என்று மாநில அமைச்சா் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் துத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அரசியலுக்காக தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக குற்றம்சாட்டினார் சிறபான்மையின மக்களுக்கு கமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களை அமைச்சர் பட்டியலிட்டார்

கோடைக்காலத்தில் கால்நடைகளுக்குத் தேவைப்படும் தீவன பயிர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க கால்நடை பராமரிப்புத்துறை விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி அருகே இணைப்புவழி சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்குப் பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கால்நடை பராமரிப்புத்துறை தீவனப் பற்றாக்குறையை சமாளிக்க அதிக தீவளங்களை உற்பத்தி செய்து பற்றாக்குறை ஏற்படும் பகுதிகளுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து வருவதாக அவர் கூறினார் சென்னை திருவொற்றியூர் தொகுதி திமுக சட்டப்பேரவை உறப்பினரும் முன்னாள் மாநில அமைச்சருமாள திரு கே பி பி சாமி உடல் நலக்குறைவு காரணமாக இன்று காலமானாா்

அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மத்திய தொழிலாளா் கல்வி வாரியம் சாா்பில் பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தாங்கம் இன்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனா் இலங்கையிலிருந்து இந்திய கடல் பகுதிக்குள் அத்துமீறி வந்த ஐந்து பேரை இந்திய கடற்படையினர் தனுஷ்கோடி அருகே கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வா்டு முறவரையறை தொடர்பான கருத்துக் கேட்புக்கூட்டம் இன்று நடைபெற்றது

மெல்போ்னில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நியுசிலாந்து அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது